பாதிக்கப்பட்ட பகுதிகளை புயலால் முதலமைச்சர் கஜா திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார்

புயல் பாதிப்பு குறித்த அறிக்கை கிடைத்த பிறகு மத்திய நிதியுதவி வழங்கப்படும் என மத்திய இணயமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இவற்றில் இரண்டு வாரி அத்தியாவசியப் பொருட்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வாரி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் பின்னர் அக்கரைப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அரசின் சார்பில் உரிய முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் கடந்தகால பேரிடர்களோடு ஜப்பிடுகையில் கஜா புயலில் உயிர்ச்சேதம் பெருமளவு குறைந்துள்ளதாக அவர் கூறினார் சேதமடைந்த மீனவர்களின் படகுகள் குறித்த அறிக்கை கிடைக்கப் பெற்றவுடன் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் தமிழகத்தில் புயல் பாதிப்புகள் குறித்த அறிக்கை கிடைத்த பிறகு மத்திய அரசு நிவாரண நிதி வழங்கும் மத்திய இணயமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெருமளவிலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக கூறினார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று பிஜேபி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் தரங்கம்பாடி மற்றும் அக்கரைப்பேட்டை பகுதிகளை கிமுக தலவர் திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டு மீனவர்கள் மற்றும் பொது மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் நாகை மாவட்டம் கோடியக்கரை முதல் தென் தமிழகக் கடலோரப் பகுதி வரை புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை இந்தியக் கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டது மண்டபத்தில் உள்ள கடற்படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்களையும் நடத்தியுள்ளனர் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று மாலை உருவாகக் கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக் கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியப் பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்காக மாலத்தீவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாலத்தீவின் புதிய அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிஹ் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் அவரை சந்தித்துப் பேசிய பிரதமர் இதனைத் தெரிவித்துள்ளார் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்திலும் உலகின் பிற பகுதியிலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து இணைந்து போரிடுவது எனவும் இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன இச்சந்திப்பின் போது மாலத்தீவின் பொருளாதார சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு மோடியிடம் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முஹமது விளக்கி கூறினார் அந்நாட்டில் வீடுகளை கட்டிதருவது உள் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உருவாக்க இந்தியா உதவிடும் என்று பிரதமர் உறுதியளித்ததார் மேலும் இருநாடுகளும் பரஸ்பரம் பயன்பெறும் வகையில் முதலீடுகளை மேற்கொள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் பதவியேற்பு விழாவில் கலந்துகொள்ள தமக்கு அழைப்பு விடுத்து சிறப்பித்ததற்காக பிரதமர் திரு மோடி மாலத்தீவு அதிபரிடம் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அமைதி வளம் மற்றும் ஸ்திரத் தன்மையுடன் கூடிய ஜனநாயக பாதையில் பயணிக்க இந்திய மக்கள் சார்பில் மாலத்தீவு மக்களுக்கு தமது வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியக் கடலோரக் காவல்படையின் ஆயத்த நிலை குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் கடலோரக் காவல்படை நாட்டிற்காக அளப்பரிய பணிகளை அமைதியான முறையில் மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளிலும் மனிதநேய உதவி மீனவர்களுக்கான உதவி மற்றும் கண்காணிப்பு பணியிலும் கடலோரக் காவல்படை வீரர்களின் செயல்பாடு மகத்தானது என்று பாராட்டு தெரிவித்தார் கடலோரக் காவல்படையை நவீனப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி முரண்பட்ட கூட்டணி என்றும் இந்த அணி நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தக் கூட்டணியால் நாட்டையும் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியப் பொருளாதாரத்தையும் நிர்வகிக்க முடியாது என்றார் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டணி முயற்சிகள் கடந்த காலத்தைவிட மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்றும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் நாட்டின் அதிநவீன செயற்கை கோளான ஜி சாட் செயற்கை கோள் மூலம் கிராமப்புறங்களில் அதிவேக இணையதள வசதி மற்றும் தொலைதொடர்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்தார்

மீனவர்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்ட்ட செயலி அவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அடுத்தாண்டு ஜனவரி மாதம் சந்திரயான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் முழு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் புதுதில்லியில் பிரகதி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய பன்னாட்டு வர்த்தக பொருட்காட்சியில் தமிழ்நாடு நாள் விழாவை மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மற்றும் புதுதில்லிக்கான தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி திரு தளவாய் சுந்தரம் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர்

இந்தியாவின் கிராமிய தொழில் நிறுவனங்கள் என்பதே இந்தாண்டு பொருள்காட்சியின் மையப் பொருளாகும் இருவரிச்செய்கிகள் ஆப்கானிஸ்தானின் பத்கிஸ் மாகாணத்தில் காவல்துறை சோதனைச் சாவடி மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர்

மத்திய அரசின் புதிய மின்னணு வர்த்தகக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் உயிரி எரிபொருளைப் பயன்படுத்தி விமானங்களையும் பாதுகாப்பான முறையில் இயக்க முடியும் என மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார்

வேளாண் உற்பத்தி பொருட்களை அதிக அளவில் பயிரிடுவதற்காக தமிழகம் தொடர்ந்து நான்குமுறை மத்திய அரசின் விருதைப் பெற்றுள்ளதாக தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரில் கழிவுகள் கலப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒருவாரத்திற்கு ஒத்தி வைத்துள்ளது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் திரு டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்த தில்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

கனடாவில் நடைபெறும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார்